இது தொடர்பாக டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தடுப்பு மருந்து உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் தடுப்பு மருந்து தயாரிப்பதற்கான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து வஹதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்திலும் ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் தடுப்பு மருந்தின் உற்பத்தி மற்றும் விளியோகம் குறித்து அந்நிறுவன விஞ்ஞாளிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நோயத் தடுப்பு மருந்து தொடர்பான பணிகள் குறித்து பிரதமருக்கு விஞ்ஞானிகள் எடுத்துரைத்தனர் புளேயில் உள்ள ஷீரம் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பல்வேற கட்ட பரிசோதனைகள் வெற்றியடைந்த பின்னர் அதன் உற்பத்தி மற்றும் வினியோக முறைகள் குறித்து சும்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் அவர் புதுதில்லி புறப்பட்டு சென்றார்

இந்நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருபவா்களின் எண்ணிக்கை நான்கு புள்ளி எட்டு ஏழு சதவீதமாக உள்ளது

இது அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிப்பரப்பாகும் இந்நிகழ்ச்சியை தர்தஷன் தொலைக்காட்சி அகில இந்திய வானொலியின் செய்தி பிரிவைச் சேர்ந்த இணையதளம் மற்றும் யூ டியூப் உள்ளிட்ட அலைவரிசையிலும் ஒலிப்பரப்பு செய்யப்படுகிறது பிரதமரின் இந்த உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் ஒலிப்பரப்பாகும்

வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளது இது மேலும் வலுவனடந்து தமிழகம் புதுவை கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு உள்ளதாக வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக வரும் ஒன்றாம் தேதி முதல் மாநிலத்தின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தர பிரதேசத்தில் உள்ள வாரணாசிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் செல்கிறார் இதனை அடுத்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கிறார் பின்னர் நடைபெற உள்ள பொதுகூட்டத்திலும் பிரதமர் உரையாற்ற உள்ளார் கார்த்திக் பூர்ணிமா பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி நதிக்கரையில் அதிக எண்ணிக்கையிலான விளக்குகள் ஏற்றும் தேவ் தீபாவளி நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற பாதுகாப்பு படை வீரர்கள் பணி மாறும் நிஷழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பார்வையிட்டார் இந்திய ராணுவத்தில் உள்ள பல்வேறு படைப்பிரிவுகள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படும்

அனைத்து ஓய்வூதியதாரர்களும் தங்களது ஆயுள் சான்றிதழை பொது சேவை மையம் வங்கிகள் அஞ்சலகங்கள் அஞ்சலக இணையதளம் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் சமர்ப்பிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது

இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்ட அவர் பேசினார் நாட்டிலேயே தமிழகத்தில்தாள் அதிக அளவு பரிசோதனைகள் மேறகொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

மத்திய அரசின் புதிய கல்விக்கொள்கை குறித்து நிபுணர் குழு

திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலலேஸ்வர் திருக்கோவில் மகா தீபம் நாளை மாலை ஆறு மணியளவில் ஏற்றப்படுவதையடுத்து அதிகாலை நான்கு மணிக்கு கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது

ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் நாளை மறுநாள் முதல் மீண்டும் திறக்கப்பட உள்ளன